பள்ளிக்கல்வித் துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

என்று உணவுத் துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார்

கிடைத்துள்ளது

சென்னையில் இன்று செய்தியார்களிடம் பேசிய அவர் ஐந்து மாணவர்கள் இருந்தால் கூட அவர்களின் பள்ளிகளிலேயே பொதுத்தேர்வு நடத்தப்படும் என்றும் இதற்கான அரசாணை உடனடியாக பிறப்பிக்கப்படும் என்றும் கூறினார் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு அந்தந்த கல்வி மாவட்ட அளவில் மாதிரி வினாத்தாள் தயாரித்து விரைவில் வெளியிடப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார் தமிழகத்தில் சாலை விபத்துகளில் ஏற்படும் உயிரிழப்பு பெரும் அளவில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

போன்றவற்றை இந்த கேமிராக்கள் மூலமாகவே கண்காணித்து நடவடிக்கை எடுக்க முடியும் என்று அவர் கூறினார் சாலை விதிகளை அனைவரும் மதித்து செயல்பட வேண்டும் என்றும் விபத்துக்களை தடுக்கவும் உயிரிழப்பை குறைக்கவும் மாநில அரசு முழு வீச்சில் செயல்பட்டு வருவதாக தெரிவித்த திரு விஜயபாஸ்கர் அனைவரும் சாலை விதிகளை கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம் என்றும் கூறினார்

மதுரையில் சாலை பாதுகாப்பு வார விழா விழிப்புணர்வு நடைபயணத்தை தொடங்கி வைத்த கூட்டுறவுத் துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜூ விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்க மாநில அரசு சிறப்பான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார்

திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் சாலை பாதுகாப்பு வார விழிப்புணர்வு பேரணியை இந்து சமய அறநிலையத் துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார் தருமபுரி சேலம் பெரம்பலூர் அரியலூர் கரூர் உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் சாலை பாதுகாப்பு வார் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன தமிழகத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஒரு நாளைக்கு ஆயிரம் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படும் என்று உணவுத் துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார் தஞ்சையில் இன்று இதுகுறித்த கலந்தாய்வு கூட்டத்தில் பேசிய அவர் தேவைக்கு ஏற்ப கூடுதலாக நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படும் என்றும் கூறினார்

தமிழகத்தில் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது

பள்ளிக் கல்வித் துறையில் காலியாக உள்ள முதுகலை வேதியியல் பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனத்திற்கான தேர்வுப் பட்டியலை இரண்டு வாரத்திற்குள் புதிதாக தயாரிக்க வேண்டும் என ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் பின்னடைவு காலி இடங்களை நிரப்பிய பின்னரே தற்போதைய காலி இடங்களை நிரப்ப வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார் நாமக்கல் மாவட்டத்தில் மாற்றுத் திறனாளிகளுக்கு மத்திய அரசின் தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டைகளை வழங்கும் திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன

நாடு முழுவதும் பயன்படுத்தும் வகையில் மாற்றுத் திறனாளி தனித்துவ அடையாள அட்டை வழங்கும் திட்டத்தை வரவேற்பதாக பயனாளியின் தாயார் திருமதி ஜெயலட்சுமி தெரிவித்தார்

உலக வங்கி உதவியுடன் தமிழக அரசு மேற்கொண்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் ஊரக தொழில் மேம்பாடு தொழில் முனைவோருக்கு நிதி உதவி வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன

மாவட்ட செய்திகள் நவீன உலகில் உணவுப் பொருட்களின் தன்மை குறித்து தெளிவு பெற்று அதனை சமூகத்திற்கு கொண்டு செல்லும் நுகர்வோர் தூதுவர்களாக மாணவர்கள் விளங்க வேண்டும் என்று ஈரோடு மாவட்ட ஆட்சியர் திரு கதிரவன் கேட்டுக்கொண்டுள்ளார் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விபத்து மற்றம் சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவு அடைவோரின் உடல் உறுப்புகளை பெற்று பாதிக்கப்பட்ட மாற்று நபர்களுக்கு பொருத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இக்கல்லூரியின் தலைவர் டாக்டர் ரத்திவேல் கூறியுள்ளார் விளையாட்டுச் செய்திகள் முதலில் தேசிய இளையோர் விளையாட்டு போட்டிகள் குறித்த செய்திகள்

தென்னாப்பிரிக்காவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்துவீச தீர்மானித்தது